பாரதீய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா தொடர்ந்து நீடிப்பார் என தெரிகிறது

புதுவையில் அடுத்த மாதம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள நடப்பு ந நிதியாண்டிற்கான வரவு செலவுத் திட்டம் குறித்து முதலமைச்சர் நாராயணசாமி அமைச்சர்களுடனும் திரு அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தியுள்ளார் புதுவையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறை உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் பாரதீய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா தொடர்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் இன்று நடைபெற்ற மாநில தலைவர்களின் கூட்டத்தில் திரு அமீத் ஷாவை கட்சி தலைவராக தொடர்ந்து நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டது ஹரியானா மகாராஷ்டிரா பீகார் ஜார்க்கண்ட் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருப்பதால் பிஜேபி தேசிய தலைவராக திரு அமீத் ஷா தொடர இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது இன்றைய கூட்டத்தில் கட்சிக்கு புதிய தலைவரை தேர்வு செய்வது சேர்ப்பது உறுப்பினர்களை குறித்தும் புதிய குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது

முன்னதாக இந்த கூட்டத்தில் பேசிய திரு அமீத் ஷா நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் அடைந்த வெற்றியுடன் நின்று விடாமல் மேலும் கட்சியை வளர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

இந்த கூட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த பிஜேபியின் பொதுச் செயலர் திரு பூபேந்திர யாதவ் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பெற்ற வெற்றி கட்சித் தொண்டர்களையே சாரும் என திரு அமீத் ஷா தெரிவித்ததாக கூறினார் இன்றைய கூட்டத்தில் கட்சி உறுப்பினர் சேர்க்கையை தீவிரபடுத்த வேண்டியது குறித்து வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார்

பூபேந்திர யாதவ் தெரிவித்தார்

நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார் இக்கூட்டத்தில் நிதி மற்றும் முதலீட்டு சந்தைகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த கலந்துரையாடலை அடுத்து அவர் கட்டமைப்பு துறையினரோடு ஆலோசனை மேற்கொள்கிறார்

ஆதார் மற்றும் இதர சட்டத் திருத்தங்களுக்காக பிறப்பிக்கப்பட்ட அவசரச் சட்டத்திற்கு மாறாக புதிய சட்டம் கொண்டு வர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது மசோதாவில் வங்கி கணக்கு தொடங்குவது போன்ற அம்சங்களுக்கு ஆதார் எண் கட்டாயம் இல்லை என்ற திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது

பொதுச் சொத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றுவது பல் மருத்துவர்கள் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவது போன்றவற்றிற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

தயாரிப்பு தகவல் தொழில்நுட்பம் நிதி சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த முதலீடு செய்யப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது

தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் கடுமையான தண்ணீர் பஞ்சத்தை போக்க மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணு கூறியுள்ளார் கன்னியாகுமரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசிடம் நீண்ட கால திட்டங்கள் இல்லாதது தான் தற்போதைய தண்ணீர் தட்டுபாட்டிற்கு காரணம் என்றார் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவது நியாயம் அல்ல என்று திரு நல்லக்கண்ணு தெரிவித்தார் இந்த அணையை கட்டுவது காவிரி நிதி நீர் ஆணையத்திற்கு எதிரானது என்று கூறிய அவர் இதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி இருப்பது தமிழகத்தை பாதிக்கும் என்றும் கூறினார் மேகதாது அணை கட்டுவதற்கு ஆட்சேபணை தெரிவித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட்டம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் தமிழகமும் கர்நாடகமும் ஒத்துக் கொண்டால் மட்டுமே அணை கட்ட வேண்டும் என்ற மரபு தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

இந்த ஆணையத்தின் தலைவர் திரு மசூத் உசேன் தலைமையில் இந்த கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்க புதுவை தமிழகம் கர்நாடகம் கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு காவிரி ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது

தமிழகத்திற்கு காவிரி நீர் கிடைத்தால் தான் கடைமடை பகுதியான காரைக்காலுக்கு பாசன நீர் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது புதுவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நடைபெறலாம் என தெரிகிறது

இதன் காரணமாக தற்போது நடப்பு நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டம் பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது வரவு செலவுத் திட்டம் குறித்து நடத்தப்படும் ஆய்வின் ஒரு பகுதியாக அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் வசம் உள்ள சுகாதாரம் சுற்றுலா மீன்வளம் கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சுகாதார துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் சுகாதாரத் துறைச் செயலர் மற்றும் இயக்குனர் ஆகியோர் கலந்து கொண்டனர் விவசாயத் துறை சம்பந்தமாகவும் இன்றையக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்த விவாதத்தில் விவசாய அமைச்சர் திரு கமலக்கண்ணன் மற்றும் துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுவையில் குற்றங்களை குறைத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் இதை தெரிவித்த முதலமைச்சர் குற்றவாளிகளை போலீசார் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறினார் குற்றங்களை கட்டுப்படுத்த இரவு ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என கூறிய அவர் ஆன் லைன் லாட்டரி மற்றும் போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்தவும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுவை அரசின் தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் டிஜிபி திருமதி சுந்தரி நந்தா மற்றும் மூத்த காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் நிபா வைரஸ் அறிகுறிகளுடன் அனுமதிக்கப்பட்ட நோயாளி தற்போது கவலைக்கிடமாக இருப்பதாக ஜிப்மர் மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் தற்போது அவருக்கு வெண்டிலேட்டர் மூலம் ஆக்ஸிஜன் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிகிறது நோயாளியின் இரத்த மாதிரி புனேயில் உள்ள ஆய்வுக் கூடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் முடிவுகள் இன்று இரவோ அல்லது நாளையோ கிடைக்க கூடும் என்றும் அதன் அடிப்படையில் இந்த நோயாளிக்கு சிகிச்சை வழங்கப்படும் என்று ஜிப்மர் மருத்துவமனை தெரிவித்துள்ளது கடலூரை சேர்ந்த இந்த நோயாளி கேரள மாநிலம் குருவாயூரில் வேலை செய்து வந்தார்

அவருக்கு நிபா வைரஸ் தாக்குதல் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது

வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

இதற்கிடையே வெப்பச் சலனம் காரணமாக புதுவை காரைக்கால் உட்பட தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடலூர் விழுப்புரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது ழுதல் மிதமானது வரை மழை பெய்யக் கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வில்லியனூர் திருகாமேஸ்வரர் கோவில் தேர் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஆகியோர் வடம் பிடித்து தேரை இழுத்தனர் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு கந்தசாமி சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஏராளமான பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்தனர் உலக ரத்த தான தினம் நாளை புதுவையில் அனுசரிக்கப்பட உள்ளது இத்தினத்தை ஒட்டி புதுவை சுகாதார துறை புதுவை ராஜிவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் ரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்த முகாமை முதலமைச்சர் திரு நாராயணசாமி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் தொடக்கி வைக்கின்றனர்

இந்த விபத்து குறித்து தியாகதுருகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்

விபத்துக்குள்ளான இந்த விமானத்தில் பயணித்தவர்களில் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்பதை கண்டறிய மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்தை சென்றடைந்து ஆய்வு செய்வதாகவும் இந்த விபத்தில் அனைவரும் உயிரிழந்து விட்டதை மீட்புக் குழுவினர் உறுதி செய்துள்ளதாகவும் விமானப்படை தெரிவித்துள்ளது

பாரதீய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா தொடர்ந்து நீடிப்பார் என தெரிகிறது

புதுவையில் அடுத்த மாதம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள நடப்பு ந நிதியாண்டிற்கான வரவு செலவுத் திட்டம் குறித்து முதலமைச்சர் திரு நாராயணசாமி அமைச்சர்களுடனும் அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தியுள்ளார் புதுவையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறை உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார்